மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிபடுத்தும் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்

செலவுகள் சும்பந்தப்பட்ட கட்சியின் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் கணக்கில் சேராது என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்தயபிரத சாகு கூறியிருக்கிறார்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

சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள இடஒதுக்கீடு முறையில் இந்த பிரிவினர் இடம்பெறாத காரணத்தால் அரசியல் சட்டத்திருத்தத்தை திருத்த வேண்டிய தேவை எழுந்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது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 கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை காங்கிரஸ் கட்சி ஏமாற்றுவதாக பிஜேபி மூத்தத் தலைவா்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவ்டேக்கா் குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் அக்கட்சி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறினார் கடன் தள்ளுபடி விஷயத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் உள்ள உண்மையான நிலையை நாட்டு மக்களுக்கு பிஜேபி எடுத்துரைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிபடுத்தும் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ராஜஸ்தான் மத்தியபிரதேசம் சத்தீஷ்கட் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றிபெற்று ஆட்சி அமைத்தவுடன் காங்கிரஸ் தலைமையிலான அரசு விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தது என்று கூறினார் மத்திய அரசு மேக் இன் இந்தியா ஸ்டாா்ட் அப் இந்தியா உட்பட பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியபோதும் நாட்டில் வேலைவாய்ப்புகள் போதிய அளவு உருவாகவில்லை என்றும் அவா குறை கூறினார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறாா் இதற்காக இன்றுகாலை சென்னை வரும் அவர் தனியார் கல்லூரி ஒன்றில் மாணவிகளுடன் கலந்துரையாடுகிறார் பின்ளா் நாகர்கோவில் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயவாளர் திரு முகுல் வாஸ்னிக் கூறினார் திரு ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு நாகா்கோவிலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவுகள் சம்பந்தப்பட்ட கட்சியின் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் கணக்கில் சேராது என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தயபிரத சாகு கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இந்த சலுகையை பெற பிரச்சாரம் செய்யும் தலைவர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

பொள்ளாச்சியில் இளம்பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டுள்ள பாலியல் குற்றங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் விளை நிலங்கள் வழியாக உயா்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிா்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் அருகே காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் தங்களது போராட்டத்தை நேற்றுடன் தற்காலிகமாக முடித்துகொண்டனர்

மக்களவைத் தேர்தலில் நாட்டின் எந்தப் பகுதியிலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கூறியிருக்கிறார் நேற்று லக்னோவில் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் கலந்தகொண்ட கூட்டத்திற்குப் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இதனை அவர் தெரிவித்துள்ளார்

தருமபுரி மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடத்தை விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி தெரிவித்துள்ளார்

இதபோன்ற விஷயங்கள் வைப்பதற்கு உயர்நீதிமன்றத்திலே தடை உள்ளது அதனால் விதிகளுக்கு உட்பட்டு நீதிமன்றங்களில் வழங்கப்பட்டுள்ள அந்த உத்தாவுகளுக்கு உட்பட்டு பிளாஸ்டிக் இல்லாத பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விதியும் அரசியல் கட்சியினருக்கு கட்டிக்காட்டப்பட்டுள்ளதப கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் பிரச்சார முறை மாறியிருப்பதால் சுவரொட்டிகள் துணி பதாகைகள் அச்சடிப்பது குறைந்துள்ளது இதனால் அச்சுத் தொழிலுக்கு புகழ்பெற்ற சிவகாசியில் குறைந்த எண்ணிக்கையிலேயே அச்சகங்கள் இயங்குவதாக சிவகாசி அச்சக உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் திரு சுப்பத்குமார் கூறினார்

இப்ப வால்போஸ்டரை எந்த கட்சிக்காங்களும் லைக் பண்ணல சிவகாசியில் அகனால் வால்போஸ்டர் ஆற்டர் முந்தியைவிட ரொம்ப கம்மிப சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் அதிகரித்திருப்பதாலும் தேர்தல் செலவு கணக்கு தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாலும் சுவரொட்டி துண்டு பிரகரங்களுக்கு முன்புபோல் அதிக அளவு ஆர்டர்கள் வருவதில்லை என்று சில அச்சக உரிமையாளர்கள் தெரிவித்தனர்

மக்களவைத் தோ்தலுக்கு முன்பும் பின்னரும் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் மற்றும் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறையாக கையாளுவது குறித்து அதிகாரிகளுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் ஆவோசனை நடத்தினார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்பட உள்ள வாக்களிக்கும் சின்னத்தை அறிந்துகொள்ளும் இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு வீரராகவ ராவ் நேற்று விளக்கினார் தோ்தல் நடத்தை விதி அமலில் உள்ளதால் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்கள் மற்றும் கவர் விளம்பரங்களை சும்பந்தப்பட்ட கட்சிகள் அகற்ற வேண்டும் என்று நாகை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சுரேஷ் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இருவரி செய்திகள் அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ள வெனிசுலா மீது ரானுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் முடிவிற்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தாலிபான் தீவிரவாத அமைப்புக்கும் அமெிக்காவிற்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற முதல்சுற்று பேச்சுக்களில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை சிரியாவில் ஐ எஸ் தீவிரவாதிகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோா் சரணடைந்திருப்பதாக குர்துகள் தலைமையிலான படையினர் தெரிவித்துள்ளனர் ஜெருசலத்தில் திடர் வன்முறை ஏற்பட்டதையடுத்து கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலத்திற்கு செல்லும் பாதையை இஸ்ரேல் முடியுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது நேபாளத்தில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் காவ்பந்து போட்டியில் இன்று இந்தியா மாலத்தீவை எதிர்கொள்கிறது